தேசிய ஓய்வூதியத் திட்டத்தை பிரதம் திரு நரேந்திரமோடி இன்று ராஞ்சியில் தொடங்கி வைத்தார்

என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார்

திரு காமராஜ் தெரிவித்துள்ளார்

இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் விவசாயிகள் மற்றும் சிறு வியாபாரிகளுக்கு மாதம் மூவாயிரம் ரூபாய் ஒய்வூதியம் வழங்கும் தேசிய ஒய்வூதியத் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் இன்று தொடங்கி வைத்தார்

ஐந்து கோடி சிறு மற்றும் விளிம்பு நிலை விவசாயிகள் சிறு வர்த்தகர்கள் பயன்பெறுவார்கள்

பயங்கரவாதத்தை வேரறுக்கவும் வளர்ச்சியை பரவலாக்கவும் தமது அரசு நடவடிக்கைகளை விரிவுபடுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார் ஏழை மற்றும் பழங்குடியினருக்கு ஆதரவாக தமது அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார் ஜா்க்கண்ட் மாநிலத்தின்தான் உலகின் மாபெரும் சுகாதா காப்பீட்டுத் திட்டமான ஆயூஷ்மான் பாரத் திட்டம் தொடங்கப்பட்டதாகக் கூறிய பிரதம் விவசாயிகள் மற்றும் சிறு வியாபாரிகளுக்கான ஒய்வூதியத் திட்டத்தை அங்கு தொடங்கி வைப்பதில் பெருமிதம் கொள்வதாகத் தெரிவித்தார் நாட்டின் அனைத்து பகுதிகளும் வளர்ச்சியடைய வேண்டும் என்ற நோக்கில் ஜம்மு கஷ்மீர் மற்றும் லடாக் பகுதிகளில் மத்திய அரசின் திட்டங்கள் விரிவாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார் முன்னதாக ஜார்க்கன்ட் சட்டப்பேரவைக்கான புதிய கட்டிடத்தை திறந்து வைத்த பிரதமர் தலைமுச் செயலக புதிய கட்டிடத்திற்கான அடிக்கல்லை நாட்டினார்

ஏற்றுமதியை ஊக்கப்படுத்துவதற்கான கடனுதவி திட்டம் குறித்து மத்திய அரசு விரைவில் புதிய அறிவிப்பை வெளியிட இருப்பதாக மத்திய வா்த்தகத்துறை அமைச்ச் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளாா் புதுதில்லியில் இன்று தொழிலதிபா்களுடன் ஆலோசனை நடத்திய பின் செய்தியாளா்களிடம் பேசிய அவா் தொழில் துறைக்கான சிறப்புக் கொள்கையும் அரசு விரைவில் அறிவிக்கும் என்றாா் ஏற்றுமதியாளர்கள் பயன்பெறுவது மட்டுமன்றி எதிர்காலத்தில் வெளிநாடுகளில் அவர்களது வர்த்தகம் பெருகுவதற்கான வழிவகைகள் இந்த கொள்கையில் இடம்பெற்றிருக்கும் என்று அவர் கூறினார் உயிரி பயங்கரவாதம் உண்மையான அச்சுறுத்தலாக திகழ்கிறது என்றும் அதனை சமாளிப்பதில் ராணுவத்தின் மருத்துவ சேவைப் பிரிவினர் முன்னணியில் இருக்க வேண்டுமென்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் வலியுறுத்தியுள்ளார் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உறுப்பு நாடுகளின் முதல் ராணுவ மருத்துவ மாநாட்டை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் பாரம்பரியமான போர் முறைகளைவிட புதுவிதமான அச்சுறுத்தல்களை சமாளிக்க வேண்டிய நிலை உலக அளவில் நிலவுவதாகக் குறிப்பிட்டார் அணு ஆயுதங்கள் ரசாயன ஆயுதங்கள் மற்றும் உயிரி ஆயுதங்கள் தற்போதைய சூழலில் பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது என்றும் மருத்துவ சேவைப் பிரிவினா் இதற்கு உரிய வழிமுறைகளை கண்டறிய வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இந்த மாநாட்டில் உயிரி பயங்கரவாதத்தைக் கட்டுப்படுத்த உரிய தீர்வு எட்டப்படும் என திரு ராஜ்நாத்சிங் நம்பிக்கை தெரிவித்தார்

இந்த கூட்டத்தில் முன்னாள் பிரதமா் டாக்டர் மன்மோகன்சிங் காங்கிரஸ் கட்சியின் பொதுச்செயலாளர்கள் காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநில காங்கிரஸ் தலைவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஐ என் எஸ் மீடியா முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரம் பண பரிவர்த்தளை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு ஆஜராவது தொடர்பாக தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பை தில்லி நீதிமன்றம் நளைய தினத்திற்கு ஒத்திவைத்துள்ளது

தமிழகத்தில் பொதுவிநியோக திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக உனவு அமைச்சர் திரு காமராஜ் தெரிவித்துள்ளா் சென்னையில் ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டட என்ற மத்திய அரசின் திட்டம் குறித்து அதிகாரிகளுடன் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அவிநாசி அத்திக்கடவு திட்டப் பணிகள் விரைந்து நடைபெற்று வருவதாகக் கூறினார் பவாளி ஆற்றின் குறுக்கே பல்வேறு தடுப்பு அணைகளைக் கட்ட அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் அதற்கான ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் தடுப்பு அணைகள் அமைத்தால் ஐந்து டி எம் சி தண்ணீரை சேமிக்க முடியும் என்றும் திரு செங்கோட்டையன் குறிப்பிட்டார் தமிழ்நாட்டில் வீடுகளின் கூரைகளில் குரியஒளி மின் உற்பத்தி கட்டமைப்பு நிறுவப்படுவதை மக்கள் இயக்கமாக மாற்ற மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று பாமக நிறுவனா் மருத்துவர் ச ராமதாக வலியுறுத்தியுள்ளார் முதல்கட்டமாக வீட்டு கூரை குரிய ஒளி மின் உற்பத்தி திட்டத்தை செயல்படுத்த அனைத்து தரப்பு மக்களுக்கும் மாநில அரசு இருபதாயிரம் ரூபாய் வீதம் மானியம் வழங்க வேண்டுமென்று அவர் இன்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் கேட்டுக் கொண்டுள்ளார்

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனைத் தெரிவித்தார்

மாவட்ட செய்திகள் காஞ்சிபுரம் மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள தியான மண்டபத்தை ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் இன்று திறந்து வைத்தாா் மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்டுள்ள தண்னீர் காவிரி பாசனப் கடைமடைப் பகுதியான சீாகாழிப் பகுதிக்கு இன்னும் சென்றடையவில்லை என்றும் எனவே கொள்ளிடம் ஆற்றில் உபரியாக செல்லும் நீரை சீர்காழிப் பகுதிக்கு திருப்பிவிட மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சென்னை மாவட்டத்தில் பொது விநியோக மக்கள் குறைதீர்க்கும் முகாம் அனைத்து மண்டலங்களிலும் வரும் சனிக்கிழமை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மகாகவி சுப்ரமணியப் பாரதியாரின் நினைவு தினத்தை முன்னிட்டு திருநெல்வேலி சந்திப்பில் அவர் கல்வி பயின்றி பள்ளில் மாணவியர் அவரது உருப்படத்திற்கு மலர்துவி மரியாதை செலுத்தினர்

சேலத்தில் நவராத்திரி விழாவை முன்னிட்டு பூம்புகார் கொலுபொம்மை கண்காட்சி மற்றும் விற்பனையை மாவட்ட வருவாய் அலுவலர் இன்று தொடங்கி வைத்தார் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் அருகே மன்னார் வளைகுடா பகுதியில் கடல் நீரின் நிறம் மாறியதை அடுத்து மீன்கள் இறந்த நிலையில் கரை ஒதுங்கியிருப்பதாக எமது செய்தியாளா் தெரிவிக்கிறாா் விளையாட்டுச் செய்கிகள் தென்னாப்பிரிக்கா வுக்கு எதிரான மூன்று டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாட உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது விராட் கோலி தலைமையிலான இந்த அணியின் தொடக்க ஆட்டக்காரரான கே எல் ராகுலுக்கு பதிலாக புதிதாக சுக்மான் கில் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார் ரஹானே அணியின் துணைத்தலைவராகவும் ரிஷப்பந்த் மற்றும் விர்தமான் சாகா விக்கெட் கீப்பர்களாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளனர் இரு நாடுளுக்கிடையேயான முதல் போட்டி விசாகப்பட்டினத்தில் அடுத்த மாதம் இரண்டாம் தேதி தொடங்குகிறது

வியட்நாம் ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சவ்ரவ் வர்மா கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளார்